புதியகொள்கையின் கீழ் முழு உடல் கவசம் ஏற்றுமதிசெய்வதற்குதடையில்லை மருத்துவகண்ணாடிகளைஏற்றுமதிசெய்வதற்குமட்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது

தொற்றால் ஏற்பட்டுள்ளசூழ்நிலையைக் கருத்தில் கொண்டு இந்தநீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது கோவிட் ஜனவரிமுதல் அரசு பங்குகளைவிலக்கும் நடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டுவருகிறது இந்தஏலத்தில் பங்கேற்பதற்குவசதியாகநான்காவதுமுறையாகதேதிநீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது கருவிழிதிசுதொடர்பானவிழிப்புணர்வைஅதிகரிக்கவேண்டும் என்றுமத்தியசுகாதாரதுறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார்

உலகில் கண் பார்வையிழந்தவர்களில் ஐந்துசதவீதம் பேர் கருவிழிபிரச்னைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றுசுட்டிக் காட்டினார் கோவிட் தொற்றுகாலத்தில் கண் தானம் செய்தவர்கள் மூலம் கண் வங்கிகளில் கருவிழிகள் பாதுகாக்கப்பட்டுவருவதாகதெரிவித்தார்

தற்போதையகாலகட்டத்தில் சாவல்களைஎதிர்கொள்ளும் விதத்தில் பலமாற்றங்களைஅரசுகொண்டுவந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொழில்துறைநிறுவனங்களுக்குத் தேவையானஅனைத்துஉதவிகளையும் செய்வதற்குமத்தியஅரசுதயாராகஉள்ளதாகவும் அவர்களுடையபிரச்சினைகள் பரிசீலிக்கப்படும் என்றம் அமைச்சர் குறிப்பிட்டார் பொதுமக்கள் நகர்வு மற்றும் சரக்குபோக்குவர்த்துநாட்டிலதடையின்றிநடைபெறுவதற்குஉரியநடவடிக்கைகளைஎடுக்குமாறுமத்தியஉள்துறைஅ மைச்சகம் மாநிலஅரசுகளைகேட்டுக் கொண்டிருப்பதாகவும் திருமதிநிாமலாசீதாராமன் தெரிவித்தாா்

அன்றையதினமேமாவட்டங்களின் ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் காணொலிகாட்சிவாயிலாக ஆலோசனைநடத்தவுள்ளார்

கர்நாடகாவில் போக்குவரத்துதொடர்பானஅனைத்துகட்டுப்பாடுகளும் கைவிடப்படுவதுடன் இ பாஸ் பெறதேவையில்லைஎனவும் அம்மாநிலஅரசுஅறிவித்துள்ளது

மாநிலஎல்லைகள் பேருந்து ரயில் மற்றும் விமானநிலையங்களில் மருத்துவசோதனைநடத்தவும் தடைவிதிக்கப்பட்டுள்ளது மக்கள் எவ்விததடையும் இன்றி பயணம் மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதில் இரண்டுபெரியபாலங்கள் மற்றும் ஆறு சிறியபாலங்கள் கட்டப்படவுள்ளன அப்போதபேசியஅவா் சாலைவிபத்துக்களைகுறைக்கும் விதத்தில் இந்தசாலைத் திட்டமேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகக் குறிப்பிட்டார் சாலைவிபத்துக்களில் உயிரிழப்பதால் இளைஞ்கள் அதிகஅளவில் ஒட்டுநர் பயிற்சிபள்ளிகளைஅரசுசா்பில் அமைத்து அதன்மூலம் அவர்களின் திறமைஊக்குவிக்கப்படவேண்டும் என்பதுபிரதமரின் கனவாகும் என்றும் திருநிதின்கட்கரிதெரிவித்தாா் அடுத்தமாதம் நடைபெறவுள்ள ஜே ஈஈமற்றும் நீட் தேர்வுகளுக்கானமையங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன

பதினாறுலட்சம் பேர் நீட் தேர்வு எழுதுகின்றனர்

மையங்களுக்குமாணவர்கள் சென்றுவருவதற்குஏதுவாகமாநிலஅரசுகள் தேர்வு பேருந்துபோக்குவரத்தைஉறுதிசெய்யுமாறுமத்தியஅரசுவலியுறுத்தியுள்ளது

இந்தபிரிவிலானநோட்டுக்கள் புழக்கத்தில் குறைந்துவிட்டதாக வங்கிதெரிவித்துள்ளது

பொதுத் துறைநிறுவனங்கள் இறக்குமதிசெய்யபட்டபொருட்களைவிடுவித்தபின்னர் சுங்கவரியைசெலுத்தலாம் என்றுமத்தியஅரசுதெரிவித்துள்ளது

இறக்குமதிசெய்யப்பட்டபொருட்கள் ஏற்கனவே அனுமதிகளுக்காககுவிந்துகிடப்பதைதடுக்கவும் சுங்கவரிகட்டுவதைஎளிமையாக்கவும் அரசுமுடிவு செய்துள்ளது